நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நிர்மலா சீத்தாராமன் தொடக்கி வைத்தார்

கொல்கொத்தா வில் நேற்று எதிர்கட்சிகள் நடத்திய பேரணி வாரிசு அரசியலை பாதுகாத்து வளர்க்கும் நோக்கம் கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

பஞ்சாயத்து தேர்தலில் கூட வன்முறையில் ஈடுபட்டவர்கள் தற்போது தேசிய அளவில் ஜனநாயகத்தை பாதுகாப்பது பற்றி பேசுவது விந்தையானது என்றும் அவர் குறிப்பிட்டார்

நரேந்திர மோடி நிராகரித்தார்

குறைந்த வளர்ச்சி அதிகப் பணவீக்கம் என்ற நிலை மாறி அதிக வளர்ச்சி குறைந்த பணவீக்கம் என்ற நிலை உருவாகி இருப்பதாகவும் பிரதமர் தெரிவித்தார்

சிங் தெரிவித்துள்ளார் புதிய இந்தியா வைக் கட்டியமைப்பதில் வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்கு என்ற மையக் கருத்து அடிப்படையில் இவ்வாண்டு வெளிநாடு வாழ் இந்தியர் தின விழா கொண்டாடப்படுகிறது விழாவில் பங்கேற்க வரும் வெளிநாடு வாழ் இந்தியர்களை வரவேற்க வாரணாசி முழு அளவில் தயாராகி உள்ளது

பிரவிந்த் குமார் ஜக்நாத் நாளை வாரணாசி யில் வெளிநாடு வாழ் இந்தியர் தின விழாவில் கலந்து கொள்கிறார் இப்பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி யையும் அவர் சந்தித்து கங்கா ஆரத்தி வழிபாட்டிலும் பங்கேற்கிறார் மாற்றுத் திறனாளிகளுக்கு எதிரான சமூகப் பாகுபாடுகளை மாற்றுத்திறனாகளின் அதிகாரப் அகற்றுவதே பங்கேற்பை மேம்படுத்துவதில் முதல் படியாக இருக்கவேண்டும் என்று குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடு கூறியுள்ளார் இன்று ஹைதராபா தில் பகவான் மகாவீர் மாற்றுத்திறனாளிகள் ஆதரவு அமைப்பின் கலாச்சார விழா ஒன்றில் உரையாற்றிய அவர் மற்றவர்களை அவமதிக்கும் உரிமை குறிப்பாக மாற்றுத்திறனாளிகளை அவமதிக்கும் உரிமை யாருக்குமே கிடையாது என்றார் மாற்றுத்திறனாளிகள் கண்ணியமாக வாழ உதவும் பொறுப்பு மக்கள் சமுதாயம் மற்றும் அமைப்புகளின் கூட்டுப்பொறுப்பு என்று குடியரசுத் துணைத்தலைவர் கூறினார் பொது இடங்கள் உட்பட எல்லா இடங்களிலும் மாற்றுத்திறனாளிகள் சிரமம் இன்றி நடமாடத் தேவையான சூழ்நிலையை உருவாக்கித் தருதல் அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார்

வெங்கையா நாயுடு தெரிவித்தார் தனியார் துறையினர் மாற்றுத் திறனாளிகளுக்குப் போதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

நிர்மலா சீதாராமன் திருச்சியில் இன்று தொடக்கிவைத்தார் பாதுகாப்பு துறை மூலம் உருவாக்கப்படும் புதிய தொழல்நுட்பங்களை அரசு மற்றும் தனியார் தொழல்நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொள்ள இந்தியா வில் தயாரிப்போம் திட்டத்தின் கீழ் அரசு பல்வேறு முன்முயற்சிகளை எடுத்திருப்பதாக நிகழ்ச்சியில் பேசுகையில் அவர் கூறினார்

பாதுகாப்பு தொழில்நெடும்பாதையில் அமைய உள்ள தொழில் நிறுவனங்களுக்கு கொள்கை மற்றும் நிதி ரீதியில் தேவையான எல்லா உதவிகளையும் வழங்க மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்திருப்பதாக பாதுகாப்புத் துறை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன புதுவை துணைநிலை ஆளுனர் டாக்டர் கிரண்பேடி இன்று குருவிநத்தம் கிராமத்தில் வார இறுதி ஆய்வு மேற்கொண்டு மகளிர் சுயஉதவிக் குழுவினருடன் கலந்துரையாடினார் மகளிர் சுயஉதவிக் குழுவினரின் பிரச்சனைகளைத் தீர்க்க குறைதீர்ப்பு நடைமுறை அமலில் இருப்பதை துணைநிலை ஆளுனர் எடுத்துக் கூறியவுடன் சுயஉதவிக் குழுவினர் தங்கள் பகுதியில் உள்ள மதுக்கடையை அகற்றவும் இடுகாட்டிற்கு பாதை அமைக்கவும் கோரிக்கை விடுத்தனர் உள்ளாட்சித் துறைக்கும் மாவட்ட ஒருங்கிணைப்பு இல்லாததன் காரணமாகவே ஊரகத் துப்புரவு நிலவரம் பலவீனமாக இருப்பதை துணைநிலை ஆளுனர் கண்டறிந்து இவ்விரு துறையினரம் ஒருங்கிணைந்து செயல்பட அறிவுறுத்தினார் கொம்யூன் பஞ்சாயத்து மூலமான துப்புரவுப் பணிகளை ஊரக வளர்ச்சித் துறைக்கு மாற்ற தேவை இருப்பதாகவும் அவர் வலியுறுத்தினார் அரசின் திட்டங்கள் குறித்து மகளிர் சுயஉதவிக் குழுவினருக்கு எடுத்துக் கூறவும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார் ராஜ்நிவாஸ் குழுவினர் மற்றும் சம்பந்தப்பட்ட துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த ஆய்வின் போது உடன் இருந்தனர்

எடப்பாடி பழனிச்சாமி கொடியசைத்துத் தொடக்கி வைத்தார்

எடப்பாடி பழனிச்சாமி இவ்விழாவில் பேசுகையில் அலங்காநல்லூ ஜல்லிக்கட்டைப் போல விராவிமலை ஜல்விக்கட்டும் உலகப் புகழுக்கு உயரும் என்றார் ஜல்லிக்கட்டு நடைபெற்ற பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்த்து காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்கள் உரிய மருத்துவப் பரிசோதனைகளுக்குப் பின்னரே போட்டியில் அனுமதிக்கப்பட்டனர் முதல்முறையாக இம்முறை மாடுபிடி வீரர்களுக்கு காப்பீடு செய்யப்பட்டிருந்த்து

தமிழக அமைச்சர் திரு

வி ஷண்முகம் இதில் கலந்துகொண்டு கட்டிடம் கட்டும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் உள்ளாட்சித் துறையில் மத்திய மாநில நிதி உதவி மூலம் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப் படுவதாக அவர் தெரிவித்தார் பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் ஏழை மக்களுக்கு வீடுகளும் தாய்மை இந்தியா திட்டத்தின்கீழ் கழிவறைகளும் கட்டித்தரப் படுவதாக அவர் கூறினார்

கிழக்கு மண்டல கடலோர காவல்படை தலைவர் ஐஜி பரமேஷ் இக்கப்பல்களில் பயணித்தவர்களுடன் கலந்துரையாடினார் மீனவர் குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளிடையே கடலோர காவல்படையில் சேருவதற்கான ஆர்வத்தை தூண்டும் வாய்ப்பாக இந்த முன்முயற்சி அமைந்திருந்தது

தாக்குதலைத் தொடர்ந்து மீனவர்கள் உடனடியாக கரை திரும்பி காயம் அடைந்த மீனவரை மருத்துவமனையில் சேர்த்தனர்

கொலை செய்யப்பட்ட நபர் மீது அண்டை தமிழகத்தின் காட்டுக்குப்பம் மற்றும் ஆரோவில் காவல் நிலையங்களில் ஏற்கனவே வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது இதற்கிடையே புதுவையின் காரைக்கால் பகுதியைச் சேர்ந்த சென்னை கல்லூரி விரிவுரையாளர் ஒருவர் நேற்று காரைக்காலில் உள்ள தமது வீட்டில் கொலையுண்டு கிடந்தது குறித்து கோட்டுச்சேரி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர்

ஸ்ரீபத் யசோ நாயக் தொடக்கிவைக்க இருக்கிறார்

ஹோமியோபதி மருந்துகளின் தயாரிப்பு மற்றும் விற்பனையை முறைப்படுத்துவதற்கான விதிகள் ஒழுங்குமுறை உலக நாடுகளுக்கிடையே பெருமளவில் வேறுபடுவதால் இந்நிலையை சீரமைப்பதன் மூலம் நோயாளிகள் உள்ளிட்ட அனைத்துத் தரப்பினரும் பயன்பெற முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது

ராமதாஸ் கோரியுள்ளார் ஆபத்தான இப்பயணத்தில் ஈடுபட்டவர்கள் பெரும்பாலும் ஈழத்தமிழர்கள் என்பதால் இனி எதிர்காலத்தில் இதைத் தவிர்க்க தமிழகத்தில் ஈழத் தமிழர்கள் கண்ணியமாக வாழ வகை செய்தல் அவசியம் என்று அறிக்கை ஒன்றில் அவர் வலியுறுத்தியுள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் எதிர் கட்சிகளின் கொல்கொத்தா பேரணி வாரிசு அரசியலை வளர்க்கும் நோக்கம் கொண்டது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

நிர்மலா சீத்தாராமன் தொடக்கி வைத்தார்